நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கட்டமைப்புத் துறையின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்குவதாக சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி கூறியுள்ளார் ரயில்களில் நிகழும் குற்றச் சம்பவங்களைக் கட்டுப்படுத்த மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக விடைத்தாள் மறுமதிப்பீட்டு முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு

ஆடிப்பெருக்கு விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது முக்கிய அடிப்படைக் கட்டமைப்புத் துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் சாலைகள் பிரதம மந்திர கிராம சடக் யோஜனா கிராம மற்றும் நகர்புற வீட்டுவசதித் தட்டங்கள் ரயில்வே விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் ஆகிய முக்கிய துறைகளில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது

நீத்தி ஆயோக் மற்றும் பிரதம மந்திரி அலுவலக அதிகாரிகள் கலந்துகொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய நீத்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திருஅமிதாப் காந்த் சாலை மேம்பாட்டுப் பணிகளில் நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதாகத் தெரிவித்தார்

போக்குவரத்துத் துறையில் டிஜிட்டல் முறை பயன்பாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது

மின்னணு சுங்க வதல் முறையில் மேலும் முன்னேற்றம் காணவேண்டியதன் அவசியத்தை பிரதமர் இக்கூட்டத்தில் வலியுறுத்திஞர்

சர்வதேச அளவில் அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருனாதார நாடாக இந்தியா உள்ள நிலையில் கட்டமைப்புத் துறைக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்துத் தறை அமைச்சர் திரு நிதன் கட்காரி கூறியுள்ளார்

சாலைகளின் கட்டுமானத் தரம் மேம்படுத்தப் படுவதோடு சாலை அமைப்பதற்கான செலவைக் குறைக்கும் வழிமுறைகள் கண்டறியப்படும் என்று திருகட்காரி தெரிவித்தார் சாலைகள் தரமாக அமைக்கப்பட்டால் விபத்துக்கள் குறையும் என்று கூறிய அவர் சாலைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தப் புள்ளிகள் வெளிப்படைத் தன்மையுடன் ம்யழல் இல்லாத வகையில் கோரப்படும் என அவர் மேலும் கூறிஞர் சரக்கு மற்றும் சேவைகள் வரியால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு வியாபாரிகளின் குறைகளைக் கேட்டறிந்து திர்க்க ஜிஎஸ்டி குழவின் சிறப்புக் கூட்டம் நாளை புதுடில்லி யில் நடைபெறுகிறது இத்தகவலை ஜிஏஸ்டி குழுவின் தலைவரும் பீஹார் மாநில துணை முதலமைச்சருமான திருகஷில்குமார் மோடி தெரிவித்துன்ளார் வர்த்தகம் அனைத்தும் இணையதளம் மூலம் நடைபெறுவதால் இதில் பழக்கப்படாத சிறு வியாபாரிகள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது என்றும் அதற்குத் திர்வு காணவே இந்த சிறப்புக் கூட்டம் நடைபெறுவதாகவும் திருகுஷில்குமார் மோடி கூறியுள்ளார்

தகுதியுள்ள ஜன்தன் யோறனா வங்கிக்கணக்கு வைத்திருப்போர் பிரதம மந்திரியின் தீவன்ஜோதி பீமா யோதனா திட்டத்தின் கீழான காப்பீட்டில் சேரமுடியும் என்று அவர் கூறிஞர்

ரயில்களில் நிகழும் கொள்ளைச் சம்பவங்களைத் தடுக்க மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதுதொடர்பான வழக்குகளில் காவல்துறை முதல்தகவல் அறிக்கையை காலதாமதம் இன்றி பதிவுசெய்து புலன்விசாரணை நடத்துவதை மாநில அரசுகள் உறுதி செய்யவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து மாநில தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது முதல்தகவல் அறிக்கை பதிவுசெய்து புலன் விசாரணை மேற்கொண்டு களவு போன பொருட்களை மீட்டு சம்பந்தப்பட்ட பயணிகளிடம் ஒப்படைக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு என்று இக்கடிதத்தில் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ரயில்வே பாதுகாப்புப் படை உட்பட காவல்துறையினர் மீது பயணிகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ரயில்வேயில் உள்ள மாநில காவல் பிரிவுகளுக்கு இதுதொடர்பான தேவையான உத்தரவுகளைப் பிறப்பிக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுன்னது அண்ணா பல்கலைக்கழக விடைத்தாள் மறுமதிப்பீட்டு முறைகேடு புகாரில் சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்பல்கலைகழக துணைவேந்தர் திரு தரப்பா தெரிவித்துள்ளார் இப்புகார் குறித்து விரிவான வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

அண்ணா பல்கலைகழத்தின் இணைப்புக் கல்லூரிகளுக்கு தேர்வு நடத்தும் தேர்வுத்துறையில் விடைத்தாள் திருத்துவதில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுப்பப்பட்ட புகாரை அடுத்து

இவர்களுக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையும் நடத்தியுள்ளனர் இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழக மதிப்பெண் ஊழல் குறித்து தனி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் குறிப்பாக அஞ்சல்வழியில் கல்வி பயிலும் மாணவர்களின் விடைத்தாள்களைத் திருத்துவதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாகவும் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே இதுகுறித்தும் விரிவான விசாரணைக்கு அரக உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் மகளிர் பிரச்சனைகளை திர்த்துவைக்க தனியாக மகளிர் பாதுகாப்பு மையம் முதல்முறையாக சென்னை ஆயிரம்விளக்கு காவல்நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தை சென்னை மாநகர காவல் அணையர் திருஏ கே விஸ்வநாதன் இன்று திறந்து வைத்தார் இந்த மையத்தை தேசிய மகளிர் ஆணையமும் தமிழக காவல்துறையும் இணைந்து செயல்படுத்தும் இந்த மையத்தில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் உளவியல் ஆலோசகர்கள் மகளிர் போலீசார் ஆகியோர் இருப்பார்கள் மகளிருக்கு எதிரான வன்கொடுமைகள் உள்ளிட்ட புகார்கனை இம்மையம் விசாரிக்கும்

செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த மைய உறுப்பினர்கள் சென்னையில் உள்ள காவல்நிலையங்களுக்கு நேரில் சென்று மகளிர் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட புகார்களை விசாரிப்பார்கள் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திருகருணாநிதி யின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது

சிகிச்சை பெற்றுவரும் திருகருணாநிதியின் உடல்நிலை பற்றி விசாரிக்க குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளைய மறுநாள் சென்னை வருகிறார் காவிரி பாயும் மாவட்டங்களில் இன்று கோலாகலத்துடனும் வழக்கமான உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது மேட்டூர் சேலம் க ருர் ஈரோடு தர்மபுரி திருச்சி தஞ்சை நாகை திருவா ருர் மாவட்டங்களில் உள்ள காவிரி நீர்நிலைகளில் மக்கள் கூடி காவிரி அன்னையை வணங்கி வழிபட்டனர் புனித நீராடி புத்தாடை அணிந்து தலைவாழை இலையில் காப்பரிசி காதோலை கருகமணி உள்ளிட்ட மங்கலப்பொருட்களோடு கனிகளையும் படையல் இட்டு கர்ப்பூரம் ஏற்றி வழிபட்டு ஆடிப்பெருக்கைக் கொண்டாடினர் ஆடிப்பெருக்கை ஒட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவமாமி ஆலயத்தில் இருந்து இன்று அம்மா மண்டபம எழுந்தருவிஞர்

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கட்டமைப்புத் துறையின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு வழங்குவதாக சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திருநிதன் கட்காரி கூறியுள்ளார் ரயில்களில் நிகழும் குற்றச் சம்பவங்களைக் கட்டுப்படுத்த மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக விடைத்தாள் மறுமதிப்பீட்டு முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் திருதூரப்பா கூறியுள்ளார் காவிரி பாயும் பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது